பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளின் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடுக்காட்டுப்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு வயது சிறுவன் சுஜித்தை உயிருடன் மீட்கும் பணி தோல்வியடைந்தது

தமது பயணத்தையொட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில் சவுதி அரேபியாவும் இந்தியாவும் எரிசக்தி பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் கலாச்சாரம் போன்ற துறைகளில் ஒருங்கிணைந்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் மதிப்புமிக்க நட்புறவு நாட்டுடன் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள இந்த முக்கிய பயணம் தொடங்குவதாக கூறியுள்ள அவர் இந்தப் பயணத்தின் போது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாக டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் ரியாதில் இன்று நடைபெற உள்ள முதலீட்டுக்கான உச்சிமாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் சவுதி அரேபிய மன்னர் திரு சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சௌத் மற்றும் இளவரசர் திரு முகமது பின் சல்மான் ஆகியோரை சந்தித்து பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எண்ணெய் மற்றும் எரிவாயு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சிவில் விமானப் போக்குவரத்து ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சவுதியில் வாழும் இந்தியர்களுக்காக பிரதமர் ரூபே கார்டு வசதியையும் தொடங்கி வைக்கிறார்

பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தாண்டு

சவுதியிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு இணையதளம் மூலமான விசா வழங்கப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக சர்வதேச நாடுகளின் நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஜம்மு கஷ்மீர் பயணம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் அவர்களது பயணம் ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பிராந்தியங்களின் பன்முகத் தன்மை குறித்து புரிந்து கொள்ள வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் அந்த பிராந்தியத்தில் அரசு மேற்கொள்ளும் முன்னுரிமை நடவடிக்கைகள் வளர்ச்சிப் பணிகள் பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பயணம் உதவும் என பிரதமர் கூறினார்

புதுதில்லியில் நேற்று தம்மை சந்தித்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினரிடையே பேசிய அவர் ஒட்டு மொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்காகவே ஜம்மு கஷ்மீர் மாநிலம் இரண்டாகப் பிரிக்கப்பட்டது என்று கூறினார் சமத்துவம் மனிதநேய நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறந்த நிர்வாகத்தின் பலனை அங்குள்ள மக்கள் விரைவில் அனுபவிப்பார்கள் என்றும் அவர் கூறினார்

நான்கு நாட்களாக சிறுவனை உயிருடன் மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்றிரவு பத்தரை மணியளவில் ஆழ்துளை கிணற்றிலிருந்து தர்நாற்றம் வீசியதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் நிலைமையை ஆய்வு செய்தனர் இன்று அதிகாலை வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் சிறுவன் உயிரிழந்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்

அங்கு சுஜித்தின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நடுக்காட்டுப்பட்டிக்கு கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக மருத்துவமனையில் சிறுவனின் உடலுக்கு அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி நடராஜன் திரு ஆர் பி உதயகுமார் திருமதி வளர்மதி ஆகியோர் அஞ்சலி செவுத்தினார்கள் சமுதாயப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கான தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

தேர்தல் விதிமுறைகளில் சட்ட அமைச்சகம் சில திருத்தங்களை செய்ய முன்வந்துள்ள நிலையில் மூத்த குடிமக்களுக்கும் நேரில் வந்து வாக்களிக்க முடியாத மாற்றுத் திறனாளிகளுக்கும் தபால் மூலம் வாக்களிக்க அனுமதிக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் மேற்கொண்டுள்ள தொடர் உண்ணாவிரதப் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் அழைத்து பேசி தீர்வு காண வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு இலங்கைக்கு அருகே நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுப்பெற்று தெள் கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள மாலத்தீவுகள் லட்சத்தீவு பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது சென்னையில் இன்று அதிகாலையில் பல இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது மழை எச்சரிக்கையையடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் முப்படைத் தளபதிகளுடன் எல்லையில் பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்தார் ஜம்மு கஷ்மீரில் பள்ளித் தேர்வுகளை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்மு கஷ்மீர் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தீபாவளிப் பண்டிகையையாட்டி மேற்கொள்ளப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காரணமாக கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் தாக்கம் குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது பயனிகளின் நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ராமேஸ்வரத்திற்கும் எர்ணாகுளத்திற்கும் இடையே அடுத்த மாதத்தில் இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் மேட்டுக்குப்பம் அருள்மிகு மச்சக்கார கவாமிநாத பாலமுருகள் சித்தர் திருக்கோவிலில் நடைபெற்ற குரு பெயர்ச்சி யாகத்தை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைத்தார் கொடைக்கானலில் முட்டைகோஸ் விளைச்சல் அமோகமாக இருப்பதாக மலைவாழ் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்

உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷர்வன் வீர்தேவ் குலியா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது இன்று தொடங்கும் மக்காவ் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சார்பில் சுபாங்கர் டே சமீர் வர்மா சவ்ரப் வர்மா ஜக்கம்புடி மேஹ்னா ராம் பூர்விஷா ஆகியோர் பங்கேற்கின்றனர்

ஆடவர் ஒற்றயைர் பிரிவில் இந்திய வீரர்கள் லக்ஷயா சென் கிரண் ஜார்ஜ் மிதுன் மஞ்சநாத் ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் பங்கேற்கின்றனர்